நட்பு நாடுகளுக்கு நல்லெண்ண அடிப்படையில் கொரோனா தடுப்பூசி விநியோகம் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

வங்க தேச பயணத்தை ஒட்டி அந்நாட்டின் முதன்மையான நாளேடு ஒன்றில் வெளியிடப்பட்டிருக்கும் பிரதமர் எழுதிய கட்டுரையில் இவ்வாறு கூறியுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆண்டில் இந்திய வங்க தேசம் இடையே நட்புறவின் அடையாளமாக குழாய்வழி பாதை அக்கவுரா அகர்த்தலா இடையேயான ரயில் பாதை போன்ற முக்கிய திட்டங்கள் நிறைவடையும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இன்று காலை அந்நாட்டுக்கு சென்ற பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது டாக்கா விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் அசினா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அன்பான வரவேற்பு அளித்தார் அதனை தொடர்ந்து நடைபெற்ற வங்க தேச ராணுவத்தினரின் அணிவகுப்பு மரியாதையையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார் அதன் பின்னர் பங்கபந்து ஷேக் முஜீபுர் ரகுமானின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர் புத்தகத்தில் கையெழுத்திட்டார்

குடியரசுதலைவர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துக்கு இன்று காலை சற்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரது உடல் நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தடுப்பூசிவிநியோகம் நட்பு நாடுகளுக்கு பல கட்டங்களாக கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் மட்டுமே புதுச்சேரி வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்த அவர் புதுச்சேரி முன்னேற்றமடைய வேண்டும் என்பதில் பிரதமர் பெற விருப்பம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

அனைத்து குடும்பங்களிலும் முதல் பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்படும் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் மழலையர் கல்வி முதல் உயர் கல்வி வரை இலவசமாக வழங்கப்படும்

இம்மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ்

மேலும் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் நன்கொடைகள் தொடர்பான விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் ரகசியமாக சமர்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

அப்போது பேசிய அவர் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசியை செலுத்திக்கொள்வதன் மூலம் மக்களும் அரசுடன் ஒத்துழைக்க முடியும் என்பது குறித்தும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிறுநீரக சிறப்பு மருத்துவரும் துணை நிலை ஆளுனரின் கணவருமான டாக்டர் பி சவுந்தராஜன் கலந்துகொண்டு சிறுநீரக பாதிப்பு இருந்தாலும் சிறப்பாக வாழ்வதற்கான வழிமுறைகள் குறித்து உரையாற்றினார்

வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பதிக்கும் பணி நாளையும் நடைபெற உள்ளது இதற்கிடையே இம்மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைவர் திரு கிருஷ்ணய்யா இன்று நேரில் ஆய்வு செய்தார் அவருடன் காவல் துறை அதிகாரிகள் வாக்கு எண்ணும் மையங்களின் முதன்மை அதிகாரி திரு சுதாகர் ஆகியோரும் உடனிருந்தனர்

காரைக்கால்தபால்வாக்கு காரைக்கால் மாவட்டத்தில் தபால் வாக்கு சேகரிக்கும் பணி நேற்று தொடங்கியுள்ளது

தபால் வாக்கு சேகரிக்கும் பணி காரைக்கால் மாவட்டத்தில் நாளை மாலை வரை நடைபெறுகிறது பாஜகஉயர்நீதிமன்றம் புதுச்சேரியில் வாக்காளர்களின் கைபேசி எண்களை பெற்று குறுஞ்செய்திகள் மூலம் பிஜேபி யினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஆதார் ஆணையமும் தேர்தல் ஆணையமும் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று நடைபெற்ற இந்த மனு மீதான விசாரணையின் போது தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இந்த புகார் தொடர்பாக முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும்

விசாரணை முடியும் வரை புதுச்சேரியில் தேர்தலை ஏன் தள்ளி வைக்க கூடாது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்

உயிரிழப்பு ஏதுமில்லை

நட்பு நாடுகளுக்கு நல்லெண்ண அடிப்படையில் கொரோனா தடுப்பூசி விநியோகம் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கான பிஜேபி யின் தேர்தல் அறிக்கையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுச்சேரியில் வெளியிட்டார் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது